வலுவடைய செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

சுகாதாரத்துறை இணையமைச்சா் திரு அஸ்வினி குமாா் சௌபே கூறியுள்ளாா்

மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசியான் இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சந்திரயான் இரண்டின் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் முன் அதனுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதன் காரணமாக விஞ்ஞாளிகளின் முயற்சி மேலும் வலுவடையும் என்று பிரதம் திரு நநேந்திர மோடி உறுதிபடத் தெரிவித்தார்

இலக்கை எட்டுவதில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அதனை நாம் தொடர்ந்து செயல்படுத்தவோம் என்றும் அவர் கூறினார் இரவு பகவாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆற்றிய பணி அளப்பறியது என்றும் ஈடு செய்ய முடியாதது என்றும் இதனைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அறிவியலில் தோல்வி என்பதே கிடையாது என்றும் புதிய விடியல் மற்றும் சிறந்த நாள் வெகுதுரத்தில் இல்லை என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் சந்த்ரயான் இரண்டிற்காக பாடுபட்ட விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரிடமும் கைக்குலுக்கி அவர்களை பிரதமர் ஊக்கப்படுத்தினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடு எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் சந்திரயான் இரண்டின் விக்ரம் லேண்டர் தரையிறங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக அதன் உடனான தகவல் தொடா்பு காரணங்கள் குறித்த விபரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சரித்திர சாதனைக்கு உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் காய்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உள்ளிட்ட பலர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்

பொருளாதார விவரங்களுக்கான செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இக்குழு உள்கட்டமைப்பு திட்டங்கள் உருவாக்கத்திற்கான தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து அரசுக்கு பரிந்துரை செய்யும்

திட்டங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதன் மூலம் திட்டத்திற்கான கால அளவு மற்றும் செலவுகளை குறைப்பது குறித்த கருத்துகளையும் அரசுக்கு இக்குழு பரிந்துரைக்கும்

விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் போது பிளாஸ்டிக் பொருட்கள் சேராமல் கவனமாக இருக்கு வேண்டுமென்று மஹாராஷ்ட்ர மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மும்பையில் இன்று பல்வேறு புதிய கட்டுமானத் திட்டங்களை தொடங்கி வைத்துப் பேசிய பிரதமர் அதிக அளவு பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் கடலில் சேருவதால் நீர் அதிகளவில் மாசுப்படுவதாக அவர் கூறினார்

மும்பை உள்ளிட்ட மஹாராஷ்ட்ராவில் மேலும் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஆயுர்வேதம் சித்தா யோகா உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவமுறைகளை ஊக்குவிக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஷ்வினிகுமார் சௌபே தெரிவித்துள்ளார் கோயம்பத்தூரில் இன்று ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கான இலவச புற்றுநோய் பிரிவை திறந்து வைத்துப் பேசிய அவர் புற்றுநோய்க்கு எதிரான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மத்திய சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தார் இதபோன்ற கொடிய நோய்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சாமானிய மக்கள் மருத்துவக் காப்பீடு பெறலாம் என்று தெரிவித்தார் புற்றுநோய்க்கு எதிரான போர் என்ற தீவிர புற்றுநோய் ஒழிப்புத் திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கென தேவையான நிதி உதவியை அரசு அளிக்கும் என்றும் அவர் கூறினார்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகக் கூறிய அவர் சேலம் மதுரை தஞ்சாவூர் ஆகிய மூன்று பகுதிகளில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு நிதி உதவி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் திரு சௌபே தெரிவித்தார்

குடியரசு தலைவரின் இந்தப் பயணத்தின் போது பருவநிலை மாற்றம் பசுமை தொழில்நுட்பம் எரிசக்தி கலாச்சாரம் சுற்றுலா மற்றும் வேளாண் துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐஸ்லாந்து மற்றும் கவிட்ச்வாந்து நாடுகளில் பல்கலைக் கழக மாணவா்களிடையே திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார்

ஸ்லோவாவியா குதந்திரம் அடைந்த பின் இந்திய குடியரசு தலைவர் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும்

சோப்பூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த துப்பாக்கியால் சுட்டதில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் காயம் அடைந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் ஜம்மு கஷ்மீர் நவ்சராவை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர்

இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் படையினா் மற்றும் தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி ஊடுருவ முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் அதனை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து முறியடித்து வருவதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நேபாள் தலைநகர் காட்மண்டுவில் கோட்டேஸ்வர் பல அடுக்கு வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்த அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு மன்ஜிவ் சிங் பூரி இன்று திறந்து வைத்தார் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் அந்நாட்டு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கல்லூரி மேலாண்ஸம குழுத் தலைவர் திரு மகேந்திர பகதுர் பாண்டே உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர்

ட்ரிபுவான் பல்கலைக் கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இவ்வளாகத்தில் இளங்கலை மற்றம் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கான வகுப்புகள் இயங்கி வருகிறது

திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு நீர்வரத்தைப் பொறுத்து படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று பொதுப்பணிததுறை அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக இன்று காலை அணையை பார்வையிட்ட சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் தண்ணீர் வெளியேற்றம் குறிதது அனைத்து தாழ்வான பகுதிகளிலும் தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் கரையோரப் பகுதிகளில் உள்ள கிராமங்களில் காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக அவர் கூறினார்

மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசியாள் இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் வெள்ளிப் பதக்கம் வென்றார் அமெரிக்க ஒபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் கனடாவின் பயன்கா ஆன்ட்ரஸுவை எதிர்கொள்கிறாா் ஆடவர் ஒற்றையா பிரிவில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது

ஆசியா பசிபிக் இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மகேஷ்ஹிந்தா் சைனி தங்கப்பதக்கம் வென்றார்

இப்போட்டியின் நீச்சல் பிரிவில் இந்தியா எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப்பதக்கத்தை வென்றது